அஸ்ஸாம் முதலமைச்சராகதிரு ஹிமந்தாபிஸ்வாசர்மா இன்றுபதவியேற்கிறார்

அதிகரிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் முழு ஊரடங்கு இன்றுமுதல் செயல்பாட்டிற்குவந்துள்ளது

ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்தியதாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியாகடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் அஸ்ஸாம் மாநிலத்தின் புதியமுதலமைச்சராகதிரு ஹிமந்தாபிஸ்வாசர்மா இன்றுபதவியேற்கவுள்ளார்

ஜகதீஷ்முகிஅவருக்குபதவிப் பிரமாணம் செய்துவைக்கிறார்

அத்தியாவசியசேவைகளுக்குமட்டுமே இந்தஊரடங்கின்போதுஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

இதரகடைகள் அனைத்தையும் திறக்கதடைவிதிக்கப்பட்டுள்ளது

உணவகங்களில் நேரக் கட்டுப்பாடுகளுடன் பார்சல் சேவைமட்டும் அனுமதிக்கப்படுவதாகவும் அம்மாஉணவகங்கள் தொடர்ந்துசெயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

மிசோரம் மாநிலத்தில் இன்றுமுதல் ஏழு நாட்கள் முழு ஊரடங்கு அமலுக்குவந்துள்ளது

உத்தரப் பிரதேசமாநிலத்திலும் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாகஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

விநியோகிக்கப்பட்டுள்ளதாகரயில்வேகூறியுள்ளது

புதுச்சேரிமுதலமைச்சர் திரு

தம்முடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படத்திக் கொள்வதோடுமருத்துவபரிசோதனைகளையும் மேற்கொள்ளுமாறுதிரு ரங்கசாமிகேட்டுக் கொண்டுள்ளார்

இங்கிலாந்தில் இருந்துநேற்று மூன்று ஆக்ஸிஜன் ஜேனரேட்டர்கள்மற்றும் ஆயிரம் வென்டிலேட்டர்கள் இந்தியாவந்துள்ளன

இந்தோனேஷியாஉள்ளிட்டநாடுகளில் இருந்தும்மருத்துவஉபகரணங்கள்

சிங்கப்பூர் அனுப்பிவைத்துள்ளஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் மருத்துவஉதவிப் பொருட்கள் இன்றுவிசாகப்பட்டினம் துறைமுகத்துக்குவந்தடையும் என்றுஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாநிலங்களவைஉறுப்பினர் ரகுநாத் மொஹபாத்ராமறைவுக்குகுடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டதலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சிகிச்சைபலனின்றிநேற்றுஅவர் காலமானார்

சிற்பக் கலையில் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காகஅவருக்குபத்மவிபூஷன் விருதுவழங்கப்பட்டுள்ளது அவரதுமறைவு ஈடு செய்யமுடியாத இழப்பு என்றுகுடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு ஆகியோர் தெரிவித்துள்ளனர்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

காபூலில் பள்ளிஅருகேநடத்தப்பட்ட இந்தகார் குண்டுதாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர் இந்ததாக்குதலுக்கு இதுவரைஎந்தஅமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இந்நிலையில் இந்ததாக்குதலுக்கு இந்தியாகடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மாணவிகளை இலக்காகொண்டு இந்ததாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் வருங்காலம் மீதுநடந்த இந்ததாக்குதலுக்குக் கண்டனம் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சிமற்றும் முன்னேற்றத்தில் இந்தியாளப்போதும் அக்கறையுடன் செயல்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மருத்துவஉதவி ஆக்சிஜன் உதவிமற்றும் இதரதேவைகளுக்காகமுன்னாள் சர்வதேசதடகளவீரர்களும் பயிற்சியாளர்களும் உதவிக்கான இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்தமாநிலங்களிலும்விண்ணப்பித்துள்ளவர்களுக்குஉதவும் வகையில்மாநிலஅளவிலாளபணிக்குழுஅமைக்கப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுக்காக பங்களித்துநாட்டிற்குபெருமைதேடித் தந்தவர்களுக்குஅரசுஎப்போதும் துணைநிற்கும் என்றுவிளையாட்டுத் துறைஅமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்